திருநரேந்திரமோடிக்குகடிதம் எழுதியுள்ளார்

ாட்சித் துறைஅமைச்சர் திரு எஸ் பிவேலுமணிகேட்டுக்கொண்டுள்ளார்

பயன்படுத்தவேண்டும் என்றுமத்திய இணைஅமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்

துறைக்கானநிதிஒதுக்கீடுஅதிகரிக்கப்பட்டுள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் இனிவிரிவானசெய்கிகள் மதுரைஅருகேதோப்பூர் என்ற இடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனைஅமைப்பதற்குமத்தியசுகாதாரத் துறைஅமைச்சகம் முடிவு செய்துள்ளதாகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் தலைமைசெயலகத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் இதைதெரிவித்தமுதலமைச்சர் தமிழகத்தின் கோரிக்கையைஏற்று இதற்குஒப்புதல் அளித்தபிரதமர் திருநரேந்திரமோடிக்குதமதுநன்றியைதெரிவித்துக் கொள்வதாககூறினார்

உள்ளாட்சிஅமைப்புகளுக்கானநிதியைஉடனடியாகவிடுவிக்குமாறுமத்தியநிதிஅமைச்சர் தமிழகத்தில் திருபியூஷ் கோயலிடம் மாநிலஉள்ளாட்சித் துறைஅமைச்சர் திரு எஸ் பிவேலுமணிவலியுறுத்தியுள்ளார்

பஞ்சாயத்ராஜ் அமைச்சர் திருபர்சோத்தம் ரூபாவா வீட்டுவசதிமற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைஅமைச்சர் திருஹர்தீப்சிங் பூரியையும் திரு எஸ் பிவேலுமணிசந்தித்துமிழகத்தின் கோரிக்கையைவலியுறுத்தினார் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவதுதொடர்பாகஉள்ளசட்டபிரச்சினைகளுக்குதீர்வு காண்பதில் காலதாமதமாவதைகருத்தில் கொண்டுஉள்ளாட்சிஅமைப்புகளில் மேற்கொள்ளவேண்டியஅன்றாடபணிகளைகவனிக்கஏதுவாகமத்தியஅரசும் மானியத்தை டனடியாகவிடுவிக்கபரிந்துரைசெய்யுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் புதியமின்னுகுடும்பஅட்டைகள் வழங்குவதற்காகமாநிலஅரசுசிறப்பு முகாம்களைநடத்திவருவதாகமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிதெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் பள்ளிக் கல்விமற்றும் உயர் கல்வித் துறைசிறப்பாகசெயல்பட்டுவருவதாகஉயர்கல்வித் துறைஅமைச்சர் திருகேபி அன்பழகன் தெரிவித்துள்ளார்

சென்னைவிமானநிலையத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் மலைப் பகுதிகளில் தீவிரவாதகுழக்களுக்குபலஆண்டுகளாகபயிற்சி அளிக்கப்படுவதாககூறினார் மாநிலஅரசுதனது அதிகாரத்தைபயன்படுத்திதீவிரவாதஅமைப்புகளின் முழ செயல்பாடுகளைமுற்றிலுமாகஒடுக்கவேண்டும் என்றும் திருபொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார்

நாடுமுழுவதிலும் உள்ளவிவசாயிகளுடன் பிரதமர் இன்றுதமதுநமோசெயலி மூலம் கலந்துரையாடினார் இடுபொருட்களின் விலையைகுறைத்தல்

உணவு தானியஉற்பத்திமட்டும் சாதனைஅளவைஎட்டியிருக்கவில்லைஎன்றும் பால் பழம் காய்கறிகள் ஆகியவற்றின் உற்பத்தியும் முன்னெப்போதும் இல்வாதஅளவுக்குஅதிகரித்துள்ளதுஎன்றுபிரதமர் கூறினார்

விதைவிதைத்தல் அதன் பிறகானவிவசாயபணிகள் அறுவடைக் காலம் எனஅனைத்தநிலைகளிலும் விவசாயிகளுக்குஉதவிவழங்க முயற்சிமேற்கொள்ளப்படும் என்றுபிரதமர் உறுதியளித்தார் தரமானவிதைகளைகொள்முதல் செய்வகற்கும் விவசாயிகளுக்குகடன் வழங்கப்படுகிறதுஎன்றுதிருநரேந்திரமோடிகூறினார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் உள்ளவிவசாயிகளிடம் காணொலி மூலம் பிரதமர் கலந்துரையாடினார் இதில் பங்கேற்றவிவசாயிகள் பிரதமரின் பேச்சு தங்களுக்குமிகுந்தஉற்சாகத்தைஅளிப்பதாகதெரிவித்தனர்

அவ்வையார் விருதுடன் ஒருவட்சும் ரூபாய் ரொக்கம் எட்டுகிராம் தங்கப் பதக்கம் சான்றிதழ் ஆகியவைவழங்கப்பட்டன

உலகக்கோப்பைகால்பந்துபோட்டிகுறித்தசெய்திகள்

இன்றிரவு எட்டரைமணிக்குமாஸ்கோவில் நடைபெறஉள்ளமற்றொருபோட்டியில் உருகுவே சவுதிஅரேபியாவைஎதிர்கொள்கிறது